மியான்மர் புறப்படுகிறார் பிரான்ஸ் உள்நாட்டு அரசியல் விவகாரங்களில் தலையிடவேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பை பிரான்ஸ் அரசு வலியுறுத்தியுள்ளது அடிவைடில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில்

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலக கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இங்கிலாந்து நியுசிலாந்தையும் பிரான்ஸ் சீனாவையும் எதிர்கொள்கின்றன

மத்திய பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை முழுவதுமே வீடியோ படம் பிடிக்கப்படுகிறது

சிசிடிவி கேமரா மூலமாகவும் கண்காணிப்பு நடக்கிறது

அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் வகையில் செய்தி அறிவிக்கும் நேரத்தை மாற்றியமைத்துள்ளது

குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் நான்கு நாள் அரசமுறை பயணமாக இன்று மியான்மர் செல்கிறார்

உயர்நிலை தூதுக் குழு ஒன்றும் குடியரசு தலைவருடன் மியான்மர் செல்கிறது மியான்மர் அதிபர் திரு யு வின் மின்ட் அந்நாட்டின் அரசுத் தலைவர் திருமதி ஆய் சான் கு கீ ஆகியோரை திரு ராம்நாத் கோவிந்த் சந்தித்து பேசவுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மரில் அந்நாட்டு தலைவர் ஆங்சான் சூகியுடன் நடத்திய பேச்சுகள் மற்றம் மியான்மர் தலைவர் தில்லி வந்திருந்தபோது நடத்திய பேச்சுகளின் தொடர்ச்சியாக பல முக்கிய முடிவுகளுக்கு குடியரசு தலைவரின் பயணம் உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய தேசிய ரானுவத்தில் பணியாற்றி தற்போது மியான்மரில் வாழ்ந்து வருபவர்கள் அளிக்கும் வரவேற்பிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் கிழக்கு நோக்கிய கொள்கை அண்டை நாடுகளுடன் உறவு என்ற அடிப்டையில் இந்தியாவின் உதவியுடன் நடைபெறும் திட்டங்களையும் குடியரசு தலைவர் பார்வையிடுவார் இந்த பயணத்தின்போது கூட்டறிக்கை வெளியிடப்படுவதுடன் இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு கூட்டிய அனைத்துக் கட்சிக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அருண்ஜேட்லி காங்கிரஸ் தலைவர்கள் திரு குலாம்நபி ஆசாத் திரு மல்லிகார்ஜுன் கார்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி ராஜா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கதிப் பண்டோபாத்யாயா உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டத்தில பங்கேற்றுள்ளார்கள் நாடாளுமன்ற கூட்டத்தை சுமுகமாக நடத்த அரசியல் கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படும் மாநிலங்களவை கூட்டத்தை கமுகமாக நடத்த உதவும்படி கோருவதற்காக அதன் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது

பிரான்ஸ் நாட்டில் நடக்கும் கிளர்ச்சிகள் குறிதது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்வெளியிட்ட செய்திக்கு பிரான்ஸ் அரசு கடும் எதிர்ப்புதெரிவித்துள்ளது அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சனைகளில் பிரான்ஸ் தலையிடுவதில்லை அதேபோல் பிரான்ஸ் உள்நாட்டு பிரச்சனையிலும் அமெரிக்கா தலையிடவேண்டாம் என்று பிரான்ஸ் வெளியுறவு அமம்சர் திரு ஜீன் யுவ்ஸ் லி ட்ரியான் செய்தி அனுப்பியுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் நடக்கும் கிளர்ச்சிகள் குறித்து அமெரிக்க அதிபர் டுவிட்டரில் கருத்து வெளியிட்டிருந்தார் அதேபோல் பருவநிலை தொடர்பாள பாரிஸ் ஒப்பந்தத்தையும் அவர் கண்டிந்திருந்தார் தில்லியில் உள்ள ஹசரத் நிஜமுதின் தர்காவில் பெண்கள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுவது பற்றிய பொதுநல வழக்கில் மத்திய அரக தில்லி அரசு மற்றும் காவல் துறை விளக்கம் அளிக்கும்படி நோட்டிஸ் அனுப்ப தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பெண்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என்று தர்காவின் வெளிப்புறத்தில் அறிவிப்பு பலகை இருப்பதாக பொதுநல மனுவில் கூறப்பட்டுள்ளது வங்கிக் கடனை திரும்பச் செலுத்தாமல் லண்டன் தப்பிச் சென்ற தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு திரும்பக் கொண்டுவருவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு அந்நாட்டு நீதிமன்றத்தில் இன்று அறிவிக்கப்படவுள்ளது இதையடுத்து விஜய் மல்லையா இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறார்

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இங்கிலாந்து நியுசிலாந்தையும் பிரான்ஸ் சீனாவையும் எதிர்கொள்கின்றன நாளை நடைபெறவுள்ள போட்டிகளில் பெல்ஜியம் பாகிஸ்தானையும் நெதர்லாந்து கனடாவையும் எதிர்கொள்கின்றன

நியுசிலாந்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது